கையெழுத்தாயின

பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் உயிருடன் பிடித்துள்ளனர்

காஷ்மீரை பார்வையிட உள்ளது

கர்தார்பூர் சாஹிப் நெடும்பாதையில் இந்திய புளித யாத்ரீகர்கள் விசா கட்டுப்பாடுகள் ஏதமின்றி பயணம் செய்வதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக் கொண்டுள்ளன

நியூயார்க்கில் நடைபெற்ற அமெரிக்க தொழிலதிபர்கள் கூட்டத்தில் யாதம் ஊரே என்ற வெளிநாட்டு முதலீட்டு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒருநாட்டின் உள் விவகாரத்தில் இதர நாடுகள் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஅரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது

பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த இரண்டு பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் உயிருடன் பிடித்துள்ளனர்

காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அதிக அளவில் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்யும் சதி வேலையில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானின் எல்வைப் பகுதியில் அதிக அளவில் தீவிரவாதிகள் ஊடுருவுவதற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்தியாவிள் அமைதியை குலைக்கும் நோக்கிலேயே அவர்கள் செயல்படுவதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் திலன் கூறினார் அசாம் மாநிலத்தில் உள்ள அனைத்து வெளிநாட்டு பத்திரிகையாளர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் இந்தியாவின் எந்தப் பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் அசாம் மாநிலத்திற்கு செல்வதற்கு முன் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி பெற வேண்டும் என்றே தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சகம் இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் உட்பட பல்வேறு தரப்பிலும் ஆலோசனை நடத்திய பின்னரே அசாமில் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை அனுமதிப்பதற்கான முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அசாமில் எந்தவொரு பகுதியும் பத்திரிகையாளர்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி என குறிப்பிடப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார் அசாமில் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கிடையாது என வெளியான தகவல் முற்றிலும் தவறானது திசைதிருப்பும் வகையில் வெளியிடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தவறாள தகவலை வெளியிட்டதற்கு ஊடக அமைப்புகளே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு நாளை ஜம்மு காஷ்மீரை பார்வையிட உள்ளது இத்தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் செய்திக் குறிப்பில் ஜம்மு காஷ்மீரில் புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் நடைமுறைகளை கொண்டுவருவது குறித்து இந்த உயர்மட்டக் குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜித்தேந்திர சிங் அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேற்பாட்டு பணிகள் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதன் அடிப்படையில் இந்தக் குழுவினர் நாளை அங்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மக்களின் வாழ்வாதாரத்தை நிலையாக உயர்த்துவது மகளிருக்கான அதிகாரங்களை அளிப்பது சமூக அடிப்படையிலான பிரக்கனைகளுக்கு தீர்வு காண்பது கற்றச் சூழலுக்கு உகந்த கற்றவாவை மேம்படுத்துவது மூங்கில் சார்ந்த குடிசைத் தொழில்களுக்கு ஊக்கமளிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நோக்கங்களுடன் உயர்மட்டக் குழு அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள விவசாயிகள் குறிப்பாக சிறு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையில் கண்காட்சி அரங்குகளை அமைத்து தருவது சமூகம் சார்ந்த இயற்கைவள மேலாண்மை கலை பண்பாட்டு பரிவர்த்தனை நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களை நடத்துவது உள்ளிட்ட பணிகளிலும் மத்திய அரசின் உயர்மட்டக்குழு கவனம் செலுத்தும் என்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் நிகழ்ந்த பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமான தாவூத் இப்ராஹிம் ஹபீஸ் சையீது சாஹீர் ரஹ்மான் லக்வி மசூத் அசார் ஆகியோர் சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு திருத்த சட்டத்தின்கீழ் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

உள்துறை அமைச்சகம் இத்தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்த நான்கு பேரும் பயங்கரவாத நடவடிக்கையில் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கர்தார்பூர் சாஹிப் நெடும்பாதையில் இந்திய புனித யாத்ரீகர்கள் விசா கட்டுப்பாடுகள் ஏதமின்றி பயணம் செய்வதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக் கொண்டுள்ளன கர்தார்பூர் சாஹிப் வழிபாட்டிற்கு இந்திய யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான நடைமுறைகள் குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையே அட்டாரியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது கற்று பேச்சு வார்த்தையை அடுத்து இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயவாளர் தலைமையிலான குழுவினரும் பாகிஸ்தானின் வெளியுறவுத் துறை அதிகாரிகள் குழுவினரும் இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் இந்திய குடியுரிமை அட்டையுடன் புனித குர்துவாரா கர்தார்பூர் சாஹிப் பகுதிக்கு நெடும்பாதையில் செல்ல அனுமதி அளிப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

முடிந்த வரை அதிக எண்ணிக்கையில் யாத்ரீகர்களை அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டது

தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வருபவர்களுக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் அமெரிக்கவாழ் தமிழர்களின் தொழில் அமைப்புகள் கூட்டத்தில் யாதும் ஊரே திட்டத்தை தொடங்கிவைத்து பேசினார்

ளமது சுப்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் தற்போது நான்காயிரம் ரயில்நிலையங்களில் இந்த வசதி உள்ளதாக குறிப்பிட்டார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரியா முகர்ஜியும் இரட்டையர் பிரிவில் அபர்னா பாலன் பிரஜக்தா சவந்த் இணையும் முதல்சுற்று ஆட்டங்களில் தோல்வியடைந்தன உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய தகுதிக்கற்று போட்டி நாளை கவுகாத்தியில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் இந்தியா ஒமனை எதிர்கொள்கிறது துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கிரீன் இந்தியா ரெட் அணிகளுக்கிடையிலான இறுதியாட்டம் இன்று பெங்களுருவில் தொடங்கியது